பிரதமர் திரு

மாமல்லபுரத்தில் தேசிய நாட்டிய விழா இன்று தொடங்குகிறது

நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சர்கள் குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது இரண்டாவது முறையாக திரு

நிதி தகவல்தொழில்நுட்பம் சிறுபான்மையினர் நலத்துறை மனிதவள மேம்பாடு நெடுஞ்சாலை ளிசக்தி வீட்டுவசதி உள்ளிட்ட அனைத்து துறை அமைச்சர்கள் செயலர்கள் தங்கள் துறை சார்ந்த மேம்பாட்டு நடவடிக்கைகள் குறித்த ஆய்வு அறிக்கையையும் இதில் சமர்ப்பிக்கின்றனர் பிரதமர் தலைமையில் இத்தகைய கூட்டம் கடந்த ஜுன் மாதம் நடைபெற்ற நிலையில் ஒவ்வொரு அமைச்சகமும் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்த பட்டியலை அறிவுறுத்தியிருந்த நிலையில் இன்றைய கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது

இணையதள வாயிலாகவும் நமோ செயலி மூலமாகவும் தெரிவிக்கலாம் சுற்றுலாவின் முக்கியத்துவம் தூய்மையின் இன்றியமையாமை நீர்சேமிப்பு விவசாயிகள் மற்றும் மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு விசயங்களில் தமது கருத்துக்களை இந்நிகழ்ச்சி மூலம் பிரதமர் இதுவரை பகிர்ந்துள்ளார்

தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு

பியூஷ்கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த நிதியுதவியின் மூலம் ரயில்வேயை முற்றிலும் நவீனமயமாக்கி பயணியர் மற்றும் சரக்கு போக்குவரத்தை உலகத்தரத்திற்கு மேம்படுத்தி வருவாயை உயர்த்துவது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார்

இந்த ரயில்வே பாஸை பயன்படுத்தி வேண்டும் தூரத்திற்கு பயணிக்கலாம் என்றும் ரயில்வே அறிவித்துள்ளது

குஜாராத்தி திரைப்படம் ஹேலோரா சிறந்த திரைப்படத்திற்கான விருதைப் பெறுகிறது சிறந்த நடிகருக்கான விருதை அந்தாதூன் மற்றும் உரி திரைப்படங்களில் நடித்த ஆயுஷ்மான் குரானா விக்கி கௌஷல் ஆகியோர் பெறுகின்றனர் பழம்பெரும் திரைப்பட நடிகை சாவித்திரியின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் தெலுங்கு திரைப்படம் மகாநதியில் நடித்த கீர்த்தி சுரேஷிற்கு சிறந்த நடிகைக்கான விருது வழங்கப்பட உள்ளது

ஆதித்தயதாருக்கு சிறந்த இயக்குநர் விருது அளிக்கப்படுகிறது

எடப்பாடி கே

பல்வேறு மாநிலங்களின் கைவினைப் பொருட்களும் பொழுதுபோக்கு அம்சங்களும் இதில் இடம்பெறுகின்றன

இதுகுறித்து எமது செய்தியாளர்

சுப்பிரமணியன் இன்று ஆய்வு செய்தார் காவிரி ஒழுங்காற்றுக்குழுவின் அடுத்தக் கூட்டத்தில் அணை குறித்த தமிழக அரசின் நிலைப்பாடுகள் நீர்த்தேவைகள் தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய ஏதுவாக இன்று இந்த ஆய்வு நடைபெற்றது